நாடு முழுவதும் ஆக்சிஜன் கையிருப்பு

புதுச்சேரியில் கிராமப்புற வீடுகள் அனைத்திற்கும் குடி நீர் குழாய் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய ஜல் சக்தித் துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது

நேபாளத்தில் பிரதமர் திரு கேபி சர்மா ஓலி நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோல்வி அடைந்ததை அடுத்து புதிய அரசு அமைப்பதற்கான முயற்சிகளை எதிர்க்கட்சிகள் மேற்கொண்டுள்ளன இனி விரிவான செய்திகள் நாடு முழுவதும் ஆக்சிஜன் கையிருப்பு விநியோகம் மற்றம் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது அதிக உற்பத்தி மற்றும் இறக்குமதி புதிய ஆலைகள் அமைப்பது ஆக்சிஜன் செறிவூட்டிகள் கொள்முதல் போன்றவை தொடர்ந்து மேற்கொள்ளப்படுவதாக மத்திய தொழில் துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது உள்நாட்டில் தயாரிக்கப்படும் டேங்கர்களின் பயன்பாடு அதிகரிக்கப்பட்டு ரயில் மற்றும் விமானங்கள் வாயிலாக அவை கொண்டு செல்லப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆக்சிஜன் உற்பத்தி மற்றும் விநியோக நடவடிக்கைகளைக் கண்காணிப்பதற்காக டிஜிட்டல் கண்காணிப்பு முறை ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது

தேவைக்கேற்ப அனைத்து மாநிலங்களுக்கு சம அளவில் ஆக்ஸிஜன் ஒதுக்கீடு செய்யும் முறை ஏற்படுத்தப்பட்டுள்ளது பல்வேறு துறைகளைச் சேர்ந்த மத்திய மாநில அரசுகளின் செயலாளர் நிலையிலான அதிகாரிகளைக் கொண்ட கட்டுப்பாட்டு அறை ஒன்றும் நிறுவப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

உணவு மற்றும் பொது விநியோகத் துறைச் செயலாளர் திரு சுதான்சு பாண்டே பிரதமரின் கரிப் கல்யான் அன்ன யோஜளா திட்டத்தின் மூன்றறவது கட்டம் மற்றும் ஒரே தேசம் ஒரே ரேஷன் அட்டை திட்டம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசினார்

புதுச்சேரியில் கிராமப்புற வீடுகள் அனைத்திற்கும் குடி நீர் குழாய் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய ஜல் சக்தித் துறை அமைச்சகம் கூறியுள்ளது இதன் மூலம் கோவா தெலங்கானா மற்றும் அந்தமான் மற்றும் நினோபாளரத் தொடர்ந்து புதுச்சேரியும் அந்த வரிசையில் இடம்பெற்றுள்ளதாக ஐல்சக்தி அமைச்சகம் தெரிவித்துள்ளது

பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள உறுப்பினர்களுக்கு பேரவையின் தற்காலிக தலைவர் திரு கு பிச்சாண்டி பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார் முதலமைச்சர் அமச்சர்கள் எதிர்க்கட்சித் தலைவர் என்ற வரிசையில் அனைத்து உறுப்பினர்களும் பதவியேற்றுக்கொள்வார்கள் என்று சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய திரு பிச்சாண்டி தெரிவித்தார் இந்நிலையில் சட்டப்பேரவைத் தலைவர் மற்றும் துணைத்தலைவர் தேர்தல் நாளை நடைபெறுகிறது பேரவைத் தலைவர் பதவிக்கு திமுக சார்பில் ராதாபுரம் சுட்டமன்ற உறுப்பினர் திரு அப்பாவு நிறுத்தப்பட்டுள்ளார் துணைத்தலைவர் பதவிக்கு திரு கு பிச்சாண்டி போட்டியிடுவார் என்று திமுக சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது சட்டப்பேரவையில் திமுக அறுதிப்பெரும்பான்மையுடன் உள்ளதால் இவர்கள் இருவரும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுவது உறுதியாகியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன அஸ்ஸாமில் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா தலைமயிலாள அரசின் முதலாவது அமைச்சரவைக் கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது முதலனமச்சராக நேற்று பதவியேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனைத் தெரிவித்தார் வன்முறையைக் கைவிட்டு அமைதிப் பாதைக்கு வருமாறு போராளிக் குழுக்களை அவர் கேட்டுக் கொண்டார் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா உறுதியளித்தார் உலகின் பல்வேறு நாடுகளும் இந்தியாவுக்கு தொடர்ந்து மருத்துவ உதவிப் பொருட்களை அனுப்பி வைத்து வருகின்றன

இதன் மூலம் தில்லி சர்தார் வல்லபாய் படேல் கோவிட் மருத்துவமனையில் ஆக்ஸிஜன் உற்பத்திப் பிரிவு ஏற்படுத்தப்படவுள்ளது சமுத்திர சேது திட்டத்தின் இரண்டாவது கட்ட செயல்பாட்டின் ஒரு பகுதியாக பிரான்ல் நாட்டின் திரவ மருத்துவ ஆக்சிஜன் கிரையோஜெனிக் கொள்கலன்கள் இந்தியாவுக்கு வந்தடைந்துள்ளன பிரான்ஸ் நாட்டின் திரவ ஆக்சிஜன் கொள்கலன்கள் கத்தார் வழியாக இந்தியாவுக்கு கடல் மார்க்கமாக கொண்டு வரப்பட்டுள்ளது

நேபாளத்தில் பிரதமர் திரு கேபி சர்மா ஒலி நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோல்வி அடைந்ததை அடுத்து புதிய அரசு அமைப்பதற்கான முயற்சிகளை எதிர்க்கட்சிகள் மேற்கொண்டுள்ளன

சர்மா ஒலி அரசுக்கு ஆதரவு அளித்து வந்த திரு புஷ்ப கமல் தஹால் தலைமையிலான நேபாள கம்யூனிஸ்ட் மாவோயிஸ்ட் கட்சி தமது ஆதரவை கடந்த வாரம் விலக்கிக் கொண்டது

நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோல்வி அடைந்த திரு சர்மா ஒலி பதவி விலகியுள்ளார் இதையடுத்து திரு ஷெர் பகதூர் தியூபா திரு

உபேந்திர யாதவ் ஆகிய எதிர்க் கட்சித் தலைவர்கள் இணைந்து புதிய அரசு அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் ரம்ஜாளை முன்னிட்டு ஆப்கானிஸ்தானில் மூன்று நாள் சண்டை நிறுத்தத்தை தாலிபான் அமைப்பு அறிவித்துள்ளது அமெரிக்கா தமது படைகளை திரும்பப் பெற்று வரும் நிலையில் இந்த அறிவிப்பை தாலிபான் வெளியிட்டுள்ளது அமைதிப் பேச்சுவார்த்தைக் குழுவிள் தலைவர் திரு அப்துல்லா அப்துல்லாவின் செய்தித் தொடர்பாளர் ஃப்ரைடன் கவ்ஸன் தாலிபான்களின் இந்த அறிவிப்பை வரவேற்றுள்ளார் இந்திய கிரிக்கெட் அணி ஜூலை மாதத்தில் இலங்கைக்கு பயணம் மேற்கொண்டு டுவெண்டி டுவெண்டி மற்றும் ஒரு நாள் கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடவுள்ளது